வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம் தலைப்புச் செய்திகள் கொரோனா பெருந்தொற்றை வெற்றி கொள்ள பரிசோதனை தொடர்புகளைக் கண்டறிதல் சிகிச்சை என்னும் உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கொரோனா வைரசுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ரெம்டெசிவிர் ஊசி மருந்தின் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது புதுச்சேரி பெரிய மார்க்கெட் வளாகத்தில் இன்று நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி மற்றும் பரிசோதனை முகாமை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார் கொரோனா பெருந்தொற்றை வெற்றி கொள்ள பரிசோதனை தொடர்புகளைக் கண்டறிதல் சிகிச்சை என்னும் மும்முனை உத்தியை கடைபிடித்தல் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று வாரணாசி தொகுதியின் கொரோனா நிலவரங்களை காணொளி காட்சி மூலம் ஆய்வு செய்த அவர் பரிசோதனை முடிவுகளை உடனுக்குடன் கிடைக்கச் செய்தால்தான் நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் விரைந்து கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்க முடியும் என்றார்

இதற்கான செலவு முழுவதையும் மத்திய அரசே ஏற்றுக் கொண்டுள்ளது

மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார்

ரெம்டெசிவிர் மருந்து அனைவருக்கும் கட்டுபடியாகக் கூடிய விலையில் கிடைக்கச் செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அரசின் தலையீட்டைத் தொடர்ந்து முக்கிய மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் ரெம்டெசிவிர் ஊசி மருந்தின் விலையை கணிசமாகக் குறைத்து இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

மாநில அரசுகளின் வேண்டுகோளின் பேரில் இந்த ரயில் பெட்டிகள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் நந்தூபார் பகுதியில் கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு இத்தகைய ரயில் பெட்டிகள் ஏற்கனவே செயல்படத் தொடங்கி இருப்பதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நேரு வீதீ பெரிய மார்க்கெட் வளாகத்தில் இன்று நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி மற்றும் பரிசோதனை முகாமை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்தார் தொடர்ந்து கடைவீதிகளில் மக்கள் நெரிசலை ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க போதிய படுக்கை வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாகவும் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாதவர்களுக்காக கொரோனா பாதுகாப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார் ஆக்ஸிஜன் மற்றும் உயிர் காக்கும் மருந்துகள் போதிய அளவு கையிருப்பில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் கொரோனா பரவலைத் தடுக்க நொடிக்கு நொடி திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் நிலையில் மக்கள் ஒத்துழைப்பு இருந்தால்தான் கொரோனாவைக் கட்டுப்படுத்த முடியும் என்றும் தகுதியுள்ள அனைவரும் அச்சமோ தயக்கமோ இன்றி தடுப்பூசி போட்டுக் கொள்வது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார்

புதுச்சேரியில் மூவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தனர்

புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளுக்குச் சென்று பயனாளிகளுக்கு தடுப்பூசி வழங்க இரண்டு நடமாடும் தடுப்பூசிக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன வரும் வாரங்களில் புதுச்சேரியிலும் காரைக்கால் மாஹே ஏனாம் பிராந்தியங்களிலும் இத்தகைய மேலும் பல குழுக்கள் அமைக்கப்படும் என சுகாதாரத் துறை தெரிவித்துள்ளது

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கொரோனா வைரசுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ரெம்டெசிவிர் ஊசி மருந்தின் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது புதுச்சேரி பெரிய மார்க்கெட் வளாகத்தில் இன்று நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி மற்றும் பரிசோதனை முகாமை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார்